நரேந்திரமோடி துயரம் வெளியிட்டுள்ளார்

பராலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு உட்பட ஐவருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மணிகா பத்ரா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாட் ஹாக்கி வீராங்கனை ராணி ராம்பால் ஆகியோரும் கேல் ரத்னா விருது பெறுகிறார்கள்

சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அண்மையில் அறிவித்துள்ள சுரேஷ் ரைனா இந்திய கிரிக்கெட்டிற்கு ஆற்றியுள்ள பங்களிப்பைப் பாராட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி கடிதம் எழுதியுள்ளார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஆடுகளத்திற்கு உள்ளேயும் வெளியிலும் சுரேஷ் ரைனா வெளிப்படுத்திய போராட்ட குணம் இளைஞர்களை ஊக்குவிக்க வல்லது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் நீர் மின்சார உற்பத்தி நிலையத்தின் நிலத்தடி சுரங்கத்தில் இன்று ஏற்பட்ட தீவிபத்து மிகவும் துரதிஷ்டவசமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார்

தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார் இன்று ஸ்ரீசைலம் செல்லவிருந்த ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி பயணத்தை ரத்து செய்துள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா நிலவரங்கள் கைமீறிப் போய்க் கொண்டிருப்பதால் கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் நம்மிடம் உள்ள எல்லா சேவைகளையும் நமது எல்லா முயற்சிகளையும் ஒருங்கிணைத்துப் பயன்படுத்துதல் அவசியம் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் வாட்ஸ்அப்பில் இன்று இது தொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் புதுச்சேரியில் எஞ்சியுள்ள மருத்துவக் கல்லூரிகளையும் அங்குள்ள செவிலியர்கள் மற்றும் இதர பணியாளர்களையும் கொரோனா பணிக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அரசின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த மற்றவர்களையும் தயார் நிலையில் வைத்திருந்தால் மட்டுமே புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகளுக்கு தாமதமின்றி உடனுக்குடன் சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் கொரோனா பரிசோதனைக்கான கூடுதல் கருவிகள் வந்து விட்டதால் அவற்றை முழு அளவில் பயன்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்றும் துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார் பொதுவுடைமை தலைவரும் விடுதலைப் போராட்ட வீரருமான அமரர் ஜீவா பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அவ்வை திடலில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவகொழுந்து ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் முன்னாள் செயலர் திரு நாரா கலைநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் ஜீவா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் வருவாய்த் துறை அமைச்சரின் பொறுப்பில் உள்ள வருவாய் பேரிடர் மேலாண்மை போக்குவரத்து தொழிற்சாலைகள் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களுடன் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் பட்ஜெட் தாக்கலைத் தொடர்ந்து துறை வாரியாக முதலமைச்சர் நடத்தி வரும் ஆலோசனைக் கூட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இன்றையக் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட துறைகள் மூலமாக மேற்கொள்ளப்பட உள்ள பணிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் ஏஎப்டி பஞ்சாலையை மீண்டும் இயக்க முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் மக்களை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கோரியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் ஏஎப்டி மற்றும் சுதேசி பாரதி பஞ்சாலைகளை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அதை நிறைவேற்றாமல் ஏஎப்டி பஞ்சாலை மூடப்பட்டதற்கு துணைநிலை ஆளுநர் மீது பழி போடுவதாகக் கூறினார் ஏஎப்டி பஞ்சாலையை மீண்டும் இயக்கும் எண்ணம் நிஜமாகவே முதலமைச்சருக்கு இருந்தால் பதவியை ராஜினாமா செய்து விட்டு துணைநிலை ஆளுநருக்கு எதிராக மக்களுடன் இணைந்து போராட வேண்டும் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையே புதுச்சேரி வடக்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு

சிவகுமார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மற்றவர்களை குறை சொல்வதைக் கைவிட்டு ஏஎப்டி பஞ்சாலையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் மக்களை பாதிக்கக் கூடிய பிரச்சனைகளை திமுக ஏற்றுக் கொள்ளாது என்றும் கூறியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் தங்களுக்குள் இணைந்தோ அல்லது அரசின் ஒருங்கிணைப்பு மூலமாகவோ கூட்டம் ஒன்றை நடத்தி கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யத்தின் மாநிலத் தலைவர் டாக்டர் எம்ஏஎஸ் சுப்ரமணியன் கோரியுள்ளார்

கொரோனாவிற்கு எதிரான போரில் முன்களத்தில் நின்று பணியாற்றி வரும் சுகாதார ஊழியர்களுக்கு ஊக்கத் தொகையும் இவர்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவியும் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எம்ஏஎஸ் சுப்ரமணியன் கோரியுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்தும் வகையில் முழு ஊரடங்கு அமல்படுத்தக் கோரி மக்கள் உரிமைக் கூட்டமைப்பு மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் திராவிடர் விடுதலைக் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஊரடங்கு அமல்படுத்தும் முன்பாக அத்தியாவசிப் பொருட்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் இப்போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது புதுச்சேரியில் தேங்காய்த் திட்டில் உள்ள பைபர் படகு உற்பத்தி பிரிவு ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீவிபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின